பிரிக்ஸ் நாடுகளின் நான்காவது தொழில் புரட்சியில் இந்தியா இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்தகொண்ட பிரதமர் தொழில் புரட்சியில் வெற்றி காண அளைத்து கொள்கைகள் மற்றும் பிரிக்ஸ் நடைமுறைகளுக்கு இந்தியா தனது ஒத்துழைப்பை அளிக்கும் என்றார் தற்போதைய தொழில் நுட்பத்தின் அபரிமிதமான மாற்றத்தின் பயன்களை அனைத்து துறைகளிலும் பெற்று தொழில் புரட்சி சாதனை படைப்பது உறுதி செய்யப்படும் என்றார் புதிய தொழில் நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் சிறப்பான சேவையை விரைந்து அளிப்பதற்கும் உற்பத்தி திறனை கணிசமாக உயர்த்துவதற்கும் பயன்படும் என்று அவர் கூறினார் சர்வதேச அளவில் வர்த்தகம் மற்றும் விதிகள் அடிப்படையிலாள தாராளமயமாக்கலுக்கு இந்தியா கட்டுப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சமூகத்தில் அனைவருக்கும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதே தமது அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் இணையக் குற்றங்களை பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் ரஷ்யா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் தலைவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஜனநாயகம் மற்றும் அனைத்து தரப்பு பங்களிப்பு ஐநாவின் விதிகளை அமவ்படுத்துதல் உள்ளிட்ட ஜோகன்னஸ்பர்க் தீர்மானத்தையும் பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் நேற்று ஏற்றுக்கொண்டனர் சர்வதேச அளவில் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது நீடித்த வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் ஆகிய கொள்கைகளை இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகள் ஏற்றுக்கொண்டன

இணைந்து செயலாற்றி ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடைதல் என்ற கருப்பொருளுடன் இம்மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு இடையே சீனா தென்னாப்பிரிக்கா அர்ஜென்ட்டினா மற்றும் அங்கோலா ஆகிய நாட்டின் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார்

சமூக ஊடகத்தின் வாயிலாக தகவல்களை சட்டவிரோதமாக திருடும் கேம்பிரிஜ் அளலிட்டிகா நிறுவனம் தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐ க்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான கேள்விக்கு மாநிலங்களவையில் பதிலளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் ஆரம்பக்கட்ட விசாரணையில் இந்தியர்களின் தகவல்களை அந்நிறுவனம் திருடவில்லையென தெரிவிக்கப்பட்டதாகவும் முகநூல் நிறுவனம் இதற்கு மாறான தகவல்களை கூறியிருப்பதால் இது தொடர்பாக விசாரணை நடத்தக்கோரி சிபிஐயிடம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்ப சுட்டத்தின்படி சமூக ஊடகங்கள் உரிய சுட்டவிதிகளுடன் செயவ்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இதுவரை வருமானவரி தாக்கல் செய்யாதவர்களுக்கு இந்த கால அவகாசும் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்கடத்தல் தடுப்பு மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது இதற்கு நோபல் பரிசுப்பெற்ற திரு கைலாஷ் சாத்தியார்த்தி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருப்பது நமது நாட்டின் தலைவர்களிடையே இவ்விவகாரம் தொடர்பாக கருத்தொற்றுமை இருப்பதற்கு சான்று என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுட்டர்பதிவில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நமது மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து தலைவர்களுக்கும் உள்ளது என்று கூறியுள்ளார் குழந்தைகள் மகளிர் மற்றும் ஆடவரை கடத்தவது மனித நேயத்திற்கு எதிரானது என்றும் இதற்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை இந்திய நாடாளுமன்றம் எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த சட்டத்தின் மூலம் கடத்தலை தடுத்தல் மீட்டல் மற்றும் இது தொடர்பாக தனி விசாரணை அமைப்பு உருவாக்குதல் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல் நலத்தில் வயதின் காரணமாக நலிவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுநீரக பாதை தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் குழு கூறியுள்ளது

திரு கருணாநிதியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை நேரில் பார்க்க யாரும் வரவேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையே துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு வேலுமணி தங்கமணி ஆகியோர் நேற்றிரவு திரு கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஒ பள்வீர் செல்வம் திரு கருணாநிதி நலமுடன் உள்ளதாக கூறினார் திமுக தொண்டர்களும் திரு கருணாநிதியின் இல்லம் அருகே பெருமளவில் திரண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே திரு கருணாநிதி விரைவில் நலம் பெற தாம் பிரார்த்திப்பதாக பிஜேபியின் தேசிய பொது செயலாளர் திரு முரளிதரராவ் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கூறியுள்ளனர்

வரைவு பட்டியல் வெளியிடப்படவுள்ள நிலையில் எத்தகைய நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார்

மேற்கு வங்க சட்டப்பேரவையில் வோக் ஆயுக்தா சுட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது

காவல்துறை அதிகாரிகளை நியமிப்பது மற்றும் அவசரக்காலங்களில் பொது மக்கள் நலன் கருதி எடுக்கப்படும் முடிவுகள் பொது மக்கள் சும்பந்தப்பட்ட உத்தரவுகளாக கருதப்படுகிறது என இந்த மசோதா குறித்து பேசிய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கூறினார் இந்த சட்டத்தின்படி மாநில அரசின் ஒப்புதலுடன் எந்தவொரு அரசு ஊழியரையும் லோக் ஆயுக்தா விசாரணை செய்ய முடியும் இந்தியா இங்கிலாந்து வெளியுறவு கொள்கை அடிப்படையில் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் சர்க்கரை விலை கணிசமான அளவிற்கு உயர்ந்துள்ளதாக இந்திய முதலீடு தகவல் மற்றும் கடன் மதிப்பீடு ஆணையம் தெரிவித்துள்ளது

பெய்ஜிங் நகரில் உள்ள அனைத்து சீனாவின் இந்தியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார்

காரணமாக அப்பகுதி முழுவதும் புகைமூட்டத்துடன் காட்சியளித்தது இச்சம்பவத்தில் இதன் வெடிகுண்டை வெடிக்கச்செய்த நபர் மட்டும் காயமடைந்தார் வெடிகுண்டு நிகழ்ந்த பகுதியில் இந்தியா இஸ்ரேல் உள்ளிட்ட தூதரகங்களும் உள்ளன இந்நிலையில் இது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லையென என உறுதியளித்துள்ளார்

லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றதன்மூவம் அயர்வாந்து காலிறுதிக்கு முன்னேறி உள்ளது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது மலேசியாவுக்கு எதிரான இளையோர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது

இப்போட்டி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது